கொல்லப்பட்ட சம்பவம் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிரொலித்தது

செய்ய இன்று கடைசி நாளாகும்

இந்தியா ஸ்வீடன் இடையே புதிய கண்டுபிடிப்பு கொள்கை தொடர்பாக உயர் மட்ட நிலையிலான பேச்சுக்கள் நடைபெற்றது

அரசு தனியார் துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஆகியவைகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கில் பேச்சுக்கள் நடைபெற்றது செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் பேச்சுக்கள் இடம்பெற்றது வேளாண்மை கழிவுகளை உயிரி நிலக்கரியாக மாற்றும் இருதரப்பு திட்டம் குறித்தும் அப்போது அறிவிக்கப்பட்டது முன்னதாக பிரதமர்திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ஸ்வீடன் சென்றிருந்தபோது இரு நாடுகளுக்கு இடையே புதிய கண்டுபிடிப்புகள் வளர்ச்சி வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா ஸ்வீடன் இடையே வர்த்தகம் முதலீட்டு தொடர்புகள் வலுவடைந்துள்ள குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கான இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா தூய்மை இந்தியா டிஜிட்டல் இந்தியா மற்றும் நவீன நகரம் திட்டங்களில் ஸ்வீடன் முக்கிய கூட்டாளியாக விளங்குகிறது என்று அவர் கூறினார்

ஸ்வீடன் நிறுவனங்கள் இந்தியாவில் சிறந்த முதலீடுகளை செய்துள்ளதாக கூறிய அவர் தூய்மை தொழில்நுட்பம் அடுத்த தலைமுறைக்காள உள்கட்மைப்பு உள்ளிட்டவற்றில் முதலீடு செய்வதற்கான திறன் இந்நிறுவனங்களிடம் உள்ளதாகவும் குடியரசு தலைவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு துறையில் இந்தியா அடைந்து வரும் வளர்ச்சியின் மூவம் ஸ்வீடன் நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய முடியும் என்று கூறினார் வர்த்தகம் மற்றம் தொழில்நுட்ப துறையில் இருநாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட முடியும் என்றும் அவர் தெரிவித்தாா் பருவ நிலை மாற்றத்தால் ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு இருநாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சர்வதேச சூரிய கூட்டமைப்பில் ஸ்வீடன் இணை வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார்

ஐரோப்பிய கமிஷனின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி உர்கவா ஒன் டெர் லியனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த கமிஷனின் தலைவராக பொறுப்பேற்றதையடுத்து திருமதி லியனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் விரைவில் அவரை சந்தித்து பேசுவதாக தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய கமிஷனின் முதல் பெண் தலைவர் என்ற முறையில் அவரது தலைமை பதவி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்தியா ஐரோப்பிய யூளியன் இடையிலான ஒத்துழைப்புகள் ஜனநாயகம் சுட்டத்தின் ஆட்சியை மதித்து செயல்படுதல் பன்னாட்டுமயம் விதிமுறைகள் சார்ந்த வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உரையாடலின்போது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உச்சிமாநாட்டில் பங்கேற்க பிரசல்ஸ் வருமாறு பிரதமருக்கு திருமதி லியள் அழைப்பு விடுத்தாா் இதனை பிரதமர் திரு மோடி ஏற்றுக்கொண்டுள்ளார் ஐதராபாத்தில் கால்நடை பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிரொலித்தது குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள் இதுகுறித்து மாநிலங்களவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசினார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுப்பதற்கு சுட்டம் மற்றும் காவல்துறை நடவடிக்கைகளைமாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் எதிர்கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் பேசிய போது இதுபோன்ற கொடிய குற்றத்திற்கு எதிராக நாட்டிலுள்ள அனைத்து சமூகமும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்என்று கூறினார் பின்னர் பேசிய அகாவி தள உறுப்பினர் திரு நரேஷ் குஜ்ரால் இதபோன்ற வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பது குறித்தும் தீர்ப்புகள் தூமதமாக வழங்கப்படுவது குறித்தும் குறிப்பிட்டார் மக்களவையிலும் ஐதரபாத் சம்பவத்திற்கு எதிராக உறுப்பினர்கள் பேசினார்கள் அப்போது பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயங்கவில்லை என்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க புதிய சுட்டம் இயற்ற தயாராக இருப்பதாகவும் கூறினார் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவேண்டும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தாா் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையின் ஐந்தாவது மற்றும் இறுதிக் கட்ட தேர்தலுக்கு மனுதாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும்

வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது வேட்பு மனுக்களை திரும்ப பெற வரும் ஆறாம் தேதி கடைசி நாளாகும்

பிஜேபி காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட் மாணவர் அமைப்பு

கடற்படையின் முதல் பெண் விமாளி என்ற பெருமையை துணை வெப்டினன்ட் விவாங்கி பெற்றுள்ளார் பீஹார் மாநிலம் முஷாபர்பூரைச் சேர்ந்த இவர் குறுகிய கால பணித்திட்டத்தின் மூலம் இந்திய கடற்படையில் கடந்த ஆண்டு ஜுன் மாதம் பணியில் சேர்ந்தார்

மகாராஷ்டிர மாநிலத்தில் நடைபெற்று வரும் வளர்க்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளார்

இது குறித்து மும்பையில் செய்தியாளரிடம் பேசிய திரு உத்தவ் தாக்கரே மாநிலத்தின் நிதிநிலை குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடும் என்றும் தெரிவித்தாா்

இதன் மூலம் கொங்கன் கடற்கரை பகுதியில் கற்றுக்சூழல் கேடு ஏற்படும் என்றும் அவர்கள் கூறியிருந்தனர்

மேலடுக்கு கழற்சி மற்றும் அரபிக் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக மாநிலம் முழுவதும் கனமழை பெய்துவருகிறது இதனால் ஏரி குளங்கள் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுவதன் காரணமாக தாழ்வான பகுதிகளையும் விளை நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது

பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் பார்வையிட்டு நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்த உள்ளார்